தமிழக சட்டப்பேரவை தேர்தலுக்கான வேட்புமனுக்களை விலக்கிக்கொள்வதற்கான அவகாசம் இன்றுடன் முடிவடைகிறது இறுதி வேட்பாளர் பட்டியல் இன்றுமாலை வெளியிடப்படும்

ஓசூரில் இன்று தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டுள்ள அஇஅதிமுக இணை ஒருங்கிணைப்பாளரும் முதலமைச்சருமான திரு எடப்பாடி கே பழனிசாமி தமிழகத்தில் புதிய தொழில்தொடங்க அதிக வாய்ப்புகள் ஏற்பட்டுள்ளது என்றார் ஓசூர் பகுதிகளில் சர்வதேச மலர்கள் ஏற்றுமதி மையம் ஏற்படுத்தப்படும் என்றார்

நரேந்திரமோடி வரவிருப்பதாக பிஜேபியின் தமிழக பொறுப்பாளர் திரு

டி

நிர்மலா சீதாராமனும் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் பிஜேபி வேட்பாளர்களுக்கு ஆதரவாக பிரச்சாரம் மேற்கொள்ள இருப்பதாகவும் அவர் கூறினார்

இதனிடையே அரசியல் செலவினம் ஊடக கண்காணிப்பு பிரிவில் நியமிக்கப்பட்டுள்ள தேர்தல் பார்வையாளர்கள் அந்தந்த மாவட்ட தேர்தல் அலுவலர்களுடன் பல்வேறு ஆய்வுக் கூட்டங்களை மேற்கொண்டு வருகின்றனர் சத்யபிரதாசாகு தமிழக சட்டப்பேரவை தேர்தல் திட்டமிட்டபடி நடைபெறும் என்று மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திரு

கதிரவன் கொடியசைத்து துவக்கிவைத்தார்

நீர் பாதுகாப்பு மற்றும் நீர் மேலாண்மை எதிர்கால சந்ததியினருக்கு இன்றியமையாதது என்று பிரதமர் திரு

உலக தண்ணீர் தினத்தையொட்டி ஜல்ஷக்தி அபியான் மழை நீர் சேகரிப்பு இயக்கத்தை காணொலி மூலம் இன்று தொடங்கி வைத்து பேசியஅவர் மழை காலம் வருவதற்கு முன்னதாகவே மக்கள் நீர் சேமிப்பிற்கான வழிமுறைகளை ஏற்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின்மூலம் நீர் சேமிப்பு திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்றார் இந்நாளையொட்டி குடியரசு துணை தலைவர் திரு வெங்கைய நாயுடு வெளியிட்டுள்ள செய்தியில் அதிகரித்துவரும் மக்கள் தொகைக்கேற்ப தண்ணீரின் தேவையும் அதிகரித்துவருவதாக கூறினார்

இதுதொடர்பாக ஆசிரியர் சங்கம் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவை விசாரித்த தலைமை நீதிபதி திரு

உயர்நீதிமன்றம் தேர்தல் தமிழகத்தில் கோவிட் பரவல் காரணமாக அரசியல் கட்சிகளின் தேர்தல் பிரச்சாரங்களுக்கு தடை விதிக்க சென்னை உயர்நீதிமன்றம் இன்று மறுத்துவிட்டது